க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்

பிஜேபிசுட்டப்பேரவைக்குழுதலைவராகதிருநயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டோக்கியோஒலிம்பிக் தகுதிக்கானஉலகமல்யுத்தபோட்டியில் இந்தியாவின் சீமாபிஸ்லா தங்கப்பதக்கம் வென்றார்

மாவட்டங்களில்உள்ளஅனைத்தமருத்துவமனைகளிலும் உள்ளவசதிகள் மற்றம் சிகிச்சையைகண்காணிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆக்சிஐன் வீணாகாமல் முறையாகபயன்படுத்தப்படுவதைஉறுதிசெய்யவேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் சென்னைதவிரபிறமாவட்டங்களிலும் ரெம்டெசிவிர் மருந்துவிற்பனையைகண்காணித்து அவைகள்ளச்சந்தையில் விற்கப்படாமல் இருப்பதைதடுக்கவேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பு மருந்துகுறித்தவிழிப்புணர்வைகூடுதவாகஏற்படுத்தவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அமைச்சர்கள் அய்வுக்கூட்டங்களைநடத்தி பிறதுறைகளுடன் இணைந்துசெயல்படவேண்டும் என்றும் திருழகஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் இதனைத்தொடர்ந்து இன்றுமாலைதொழில்துறையினருடனும் முதலமைச்சர் ஆலோசனைநடத்தினார்

இந்தநோய் தொற்றுக்கானதடுப்புப் பணிகளைஒருங்கிணைப்பதோடு

தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களிடம் காவல்துறையினர் மிகுந்தகனிவுடன் நடந்துகொள்ளவேண்டும் என்றுகாவல்துறைதலைவர் திருதிரிபாதிஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக காவல்துறையினருக்குஅவர் விரிவானஅறிவுரைகளைவழங்கியுள்ளார் பிறத்துறைபணியாளர்களுடன் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதைதவிர்க்கவேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் தடியடிபோன்றநடவடிக்கைகளில் ஈடுபடவேண்டாம் மளிகைக்கடைகள் இறைச்சிக்கடைகள் மற்றும் காய்கறிகடைகளில் கூட்டம் கூடுவதைதவிர்க்கநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்பதுஉள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன பொதுமக்கள்தேவையின்றிவெளியேவருவதைதவிர்க்கவேண்டும்என்றும் திருதிரிபாதிகேட்டுக்கொண்டுள்ளார்

முதலமைச்சரதிருமுகஸ்டாலின் விடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் மகளிர் நலத்துடன் அன்னையர் நலனையும் தமிழகஅரசுகாக்கும் என்றுகுறிப்பிட்டுள்ளார் பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாகஉள்ளிட்டபல்வேறுஅரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்துச்செய்திவிடுத்துள்ளனர் தமிழகத்தைதலைசிறந்தமாநிலமாகஉருவாக்கிடவேண்டும் என்பதேதமதுலட்சியம் என்றுமுதலமமச்சர் திருமு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுதொடர்பாக திமுககட்சியினருக்குஎழுதியுள்ளகடிதத்தில் அவர் இதனைதெரிவித்துள்ளார் நேர்மையான தூய்மையான வெளிப்படையானநிர்வாகம் உறுதிசெய்யப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பண்பாட்டைதுளிர்க்கச்செய்வது பொருளாதாரமுன்னேற்றம் சமூக மேம்பாடு மகளிர் நலன் பெண்களுக்கானஅதிகாரங்கள் மாநிலஉரிமைஆகியவற்றைதனிப்பெரும் நோக்கங்களாககொண்டுதமதுஅரசுசெயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

பிஜேபிசட்டமன்ற குழு தலைவராகதிருநயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகஅக்கட்சியின் மாநிலத்தலைவர் திருஎல் முருகன் கூறியுள்ளார் இன்றுசென்னயில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பிஜேபிசுட்டப்பேரவைஉறுப்பினர்கள் கூட்டத்தில் திருநயினார் நாகேந்திரன் ஒருமனதாகதேர்ந்தெடுக்கப்பட்டதாகதெரிவித்தார் திமுகஅரசுக்குதேவையானஆலோசனைகளைவழங்க பிஜேபிதயாராக இருப்பதாகவும் திருமுருகன் கூறினார் அதேநேரத்தில் ஆளும் கட்சிதவறுசெய்தால் அதனைதட்டிக்கேட்கவும் பிஜேபிதயங்காதுஎன்றுஅவர் தெரிவித்தார்

சென்னைமாநகராட்சிஆணையராகதிருககன் தீப் சிங் பேடிநியமிக்கப்பட்டுள்ளார் இப்பதவியைவகித்துவந்ததிருபிரகாஷ் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்

வேலூர் மாவட்டத்தில் கோவிட் சிகிச்சைபிரிவில் பணியாற்றும் மருத்துவர்கள் தங்கள் பணியைமுடித்தபின்னர் தனிமைப்படுத்திக் கொள்வதற்காகஒருவாரகாலம் அனுமதிக்கப்படுவதாகஆட்சியர் திருசண்முகசுந்தரம் கூறியுள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் டோக்கியோ ஒலிம்பிக் தகுதிக்காளமல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் சீமாபிஸ்லா தங்கப்பதக்கம் வென்றார்